பிஜேபியின் இரண்டு நாள் தேசிய செயற்குழுக் கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது

புதுதில்லி வந்துள்ள நேபாள் முன்னாள் பிரதமர் திரு புஷ்பகமல் பிரசந்தா பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இந்தியா நேபாள் நாடுகளிடையேயான இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து இவ்விரு தலைவர்களும் விவாதித்தனர் பிஜேபி யின் தேசிய செயற்குழுக்கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது இக்கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் இணைந்து தொடங்கி வைத்தனர் நாளை நடைபெற உள்ள நிறைவு நாள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் கட்சியின் தேசிய மற்றும் மாநில நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் மக்களவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகு முறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்த தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான கூடுதல் வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது தூய்மை மற்றும் பசுமை எரிபொருள் உபயோகத்திற்கான கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நாட்டில் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச போக்குவரத்து வசதி மேம்பாட்டு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் எதிர்கால போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு அகற்கான தீர்வுகளை காண்பதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் திரு பிரதான் கூறினார் இளம் தலைமுறையினரிடையே பொது போக்குவரத்து குறித்த பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தில்லி மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவை பொது போக்குவரத்துக்கான சிறந்த எடுத்துகாட்டு என்று திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் நாட்டில் எரிபொருட்களின் தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதை அமைச்சர் சுட்டிகாட்டினார் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகா்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் பூரி வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் நடைபெற்று வரும் சள்வதேச போக்குவரத்து வசதி மேம்பாட்டு மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் பொது போக்குவரத்து சேவைகளுக்கான கட்டமைப்பு விரிவாக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மெட்ரோ ரயில் திட்டத்தை நாடு முழுவதம் விரிவுபடுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறதியுடன் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் சள்வதேச அங்கீகார மாநாட்டினை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்சர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாகக் கூறினார் தேசிய அங்கீகார வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநா்கள் பங்கேற்றுள்ளனர் ஜம்மு கஷ்மீரில் பாதகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் அனந்தநாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட காவல்நிலையம் ஒன்றில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாதுகாப்புப் படையினர் உரிய பதிலடி கொடுத்தனர் இதில் லஷ்கர் ஈ தொய்பா வைச் சேர்ந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார்

இத்தொடர்பாக பிஎஸ்என்எல் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த விரிவான ஆய்வு பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் மூவம் நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டம் மற்றும் சுர்பு நீதிமன்றங்களை இணைக்க முடியும் நாட்டில் சாலை விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து சேவைகள் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தில்லி வந்துள்ள மானவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளை அதிகரிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் தொண்மையான இந்திய கவாச்சாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் பிராக்கில் உள்ள சார்லஸ் பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாற்றிய குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்றினார் யோக கலையை கற்பதன் மூலம் சுகாதாரம் மற்றும் சிந்தனையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்படும் என்று குடியரசு தலைவர் தெரிவித்தார் யோகா மற்றும் ஆயுர்வேதத்திற்கு அந்நாட்டு மக்கள் அளித்து வரும் ஆதரவு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார் பின்னர் பிராக்கில் அமைந்துள்ள சர்வதேச லேசர் ஆராய்ச்சி நிறுவனத்திதை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேரில் சென்று பார்வையிட்டார் உயர் எரிசுக்தி தொடர்பான அறிவியல் ஆராய்க்சி பணிகளில் இந்த நிறுவனம் முன்னோடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே சைப்ரஸ் பல்கேரியா மற்றும் செக் குடியரசு நாடுகளில் குடியரசு தலைவர் மேற்கொண்ட அரசு முறை பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடனாள உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு ருச்சி ஞானசியாம் தெரிவித்துள்ளார் பிராக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எரிசக்தி சுற்றுச்சூழல் சுற்றுவா வர்த்தகம் மற்றும் முதலீகள் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாத இறுதிவரை செயல்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோருக்கு ஷடதம் எழுதியதை அடுத்து இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இம்மாத இறுதிவரை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து பயன்பெறுமாறு அந்த செய்திக் குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை தமிழகம் எங்கும் நடைபெறுகிறது

பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது இன்று சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நிலைமை குறித்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு மகேஸ்வர் முகந்தி தெரிவித்துள்ளார்

கங்கா மற்றும் காக்ரா நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சீளியர் ஆடவர் குழுப் பிரிவில் இந்தியா வுக்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு தங்கம் ஏழு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது சர்வதேச தடகள சம்மேளனத்தின் காண்டினென்டல் கோப்பைக்கான போட்டிகள் இன்று செக் குடியரசில் தொடங்குகிறது இந்தியாவைச் சேர்ந்த நீரஜ் சோப்ரா அர்பிந்தர்சிங் முகமது அனாஸ் நஜிம்சன் ஜான்சன் பி யு சித்ரா மற்றும் சுதாசிங் பங்கேற்கின்றனர்

இதனையடுத்து தனது முதல் இன்னிங்சை ஆடத்தொடங்கிய இந்தியா சற்றமுள் வரை விக்கெட் இழப்புக்கு ரன் எடுத்துள்ளது ஹைதராபாத் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா இறதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்